முனைப்பாள நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

திட்டத்தின்கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார்

வாக்கெடுப்பில் தோல்வியடைந்ததை அடுத்து அவர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்

எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பு அடையும் விதமாக பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிப்பதுடன் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதிலும் தனியார் துறை முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

பாதுகாப்பு துறைக்கு தேவையான பொருட்கள் உள்நாட்டிலேயே கொள்முதல் செய்யப்படும் வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இத்துறையில் வெளிநாட்டு இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டியதன் அவசியத்தை கட்டிக்காட்டிய திரு நரேந்திர மோடி மாறாக பாதுகாப்பு சாதனங்களை ஏற்றமதி செய்யும் நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் மேற்குவங்கத்தில் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பதாக பிரதமர் திரு நநரேந்திரமோடி கூறியுள்ளார் ஹூக்ளி மாவட்டத்தில் இன்று பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அரசியல் மட்டுமின்றி மாநிலத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்கான மாற்றத்தையும் மக்கள் எதிர்நோக்கி இருப்பதாக குறிப்பிட்டார் மேற்குவங்கத்தில் ஆளும் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு ஏழழ எளிய மற்றும் விவசாயிகளுக்கு மத்திய அரசின் நலத்திட்டங்கள் சென்றடைவதை தடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார்

கிராமப்புற இளைஞர்களுக்கு அடுத்த ஆண்டுக்குள் பிரதமரின் ஊரக திறன்மேம்பாட்டு திட்டத்தின்கீழ் ஐந்து கோடி இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு முனைப்பான நடவடிக்கைகளை தேசிய ஜனநாயக கூட்டனி அரசு எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் உத்தரப் பிரதேச மாநிலம் பிளக்குவா என்ற இடத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் திறன்மேம்பாட்டு மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் திறன்மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் நாடுகள் மட்டுமே விரைவாள பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என்று கூறினார் ஸ்டார்ட் அப் இந்தியா புதிய தேசிய கல்விக் கொள்கை போன்றவை இளைஞர்களின் திறனை நேரடியாகவோ மறைமுகமாகவோ மேம்படுத்தம் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் முன்னதாக இணையவழி கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றிய அவர் கயசார்பு இந்தியா இயக்கத்தின் அடிப்படையிலேயே பாதுகாப்பு துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தெரிவித்தார்

கோவிட் தொற்று இடர்பாட்டுக் காலத்தில் பாதிப்புக்குள்ளாள அனைத்து தொழில்களுக்கும் தேவையான உதவிகள் மற்றும் சலுகைகளை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்

முதன் முறையாக நடைபெறும் நாடு தழுவிய பிரமாண்ட இந்த பொம்மை கண்காட்சி சுயசார்பு இந்தியா இயக்கத்தின்கீழ் உலக அளவில் இந்தியாவின் வர்த்தகத்தை பெருக்கும் நோக்கில் நடைபெற உள்ளது அறிவியல் மற்றும் கல்வி மேம்பாட்டிற்கு உதவும் வகையிலும் நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை வெளிக்கொணரும் வகையிலும் ஆக்கப்பூர்வமான கைவிளை பொம்மைகளும் நவீன கருவிகளைக் கொண்டு வடிவமைக்கப்பட்ட பொம்மைகளும் காணொலி வாயிலாக நடைபெறம் இந்த பொம்மை கண்காட்சியில் மக்களின் பார்வைக்கு இடம் பெற உள்ளன

தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என இலங்கை அரசிடம் மத்திய அரசு கண்டிப்புடன் எடுத்துக்கூறியிருப்பதாக வெளியுறவுத் துறை இணை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார் பாமக மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் அன்புமணி ராமதாஸின் கோரிக்கைக்கு பதில் அளித்துள்ள அமைச்சர் கடந்த மாதம் தமிழக மீனவர்களின் படகு மீது இலங்கை கடற்படை படகு மோதி அதிலிருந்த மீனவர்கள் உயிரிழக்க நேரிட்டது குறித்து இலங்கைக்கான இந்திய துதர் மூலமாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரிடம் இந்தியாவின் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார்

ஆல்கஹால் சாராத கல்லீரல் பெருக்க நோயைக் கண்டறிந்து அதனைத் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாகத் தொடங்க வேண்டும் என முதலில் குரல் கொடுத்த நாடு இந்தியா என்று மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் கூறியுள்ளார் ஆல்கஹால் சாரா கல்வீரல் பெருக்க நோயை தடுப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை இன்று வெளியிட்டு பேசிய அவர் புற்றுநோய் நீரிழிவு இதய சம்பந்தமான நோய்கள் வலிப்பு நோய் போன்றவற்றை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கும் தேசிய அளவிவான நோய் தடுப்பு திட்டத்தில் ஆல்கஹால் சாரா கல்லீரல் பெருக்க நோயும் இணைக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார் கல்லீரலில் அளவுக்கு அதிகமாக கொழுப்பு பொருட்கள் சேர்வதால் அதன் செயல்பாடு பாதிக்கப்படுவதாகவும் இதற்கு கல்லீரல் பெருக்க நோயும் முக்கியக் காரணம் என்றும் அவர் கூறினார் இந்நோயைக் கண்டறிவதற்கும் தடுப்பதற்குமான தொலைநோக்குத் திட்டத்தை மத்திய அரசு தயாரித்துள்ளதாகவும் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் தெரிவித்தார் புதுச்சோி யூளியன் பிரதேச சுட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தலைமயிலான அரசு தோல்வியடைந்ததை அடுத்து அவர் தமது பதவியை ராஜிநாமா செய்துள்ளார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நாராயணசாமி தமது அமைச்சரவை சகாக்களும் தமது கட்சியைச் கேர்ந்த மற்ற உறப்பினர்களும் திமுக உறப்பினர்களும் துணைநிலை ஆளுநரிடம் வழங்கி இருக்கும் ராஜிநாமாவை அவர் ஏற்றுக் கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்தினார் முள்ளதாக சட்டப்பேரவை கூட்டம் இன்று காலை தொடங்கியபோது தமது அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை திரு நாராயணசாமி முன்மொழிந்தார் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற விவாதத்தின் நிறைவில் நாராயணசாமி தலைமையிவான அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் தோல்வியடைந்ததாக பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து அறிவித்தார் தமிழக அரசின் வரும் நிதி ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது

தமிழக சுட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெற உள்ளதால் புதிய அரசு பொறுப்பு ஏற்கும் வரையிலான காலத்தில் ஏற்படக்கூடிய அரசின் செலவிளங்களுக்காக இடைக்கால நிதி நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது மேலும் மறைந்த தலைவர்கள் வட்ட சிதம்பரனார் டாக்டர் பி கப்பராயன் ஒமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆகியோரின் திருவுருவப் படங்களை சுட்டப்பேரவை வளாகத்தில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை திறந்து வைக்க உள்ளார்

இரண்டாவது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் பெங்களூருவில் நடைபெறும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார்

ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று மோகன்பஹான் அணியை எதிர்கொள்கிறது